பொது வாழ்வில் தூய்மையை மேம்படுத்துவதிலும் திட்டமிட்ட விளைவுகளை நோக்கி செயல்படும் சூழலை உருவாக்குவதிலும் கணக்காயர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின் அமலாக்கத்தினால் நாட்டில் சாலை விபத்துகள் குறைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் உலக மீன்வள தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி மீனவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அரசு புதுச்சேரிஅரசுக்கு நிதி ரீதியிலும் நிர்வாக ரீதியிலும் பல தடைகளை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார் மோடி நாட்டில் பொறுப்புணர்வு மற்றும் பொது வாழ்வில் தூய்மையை மேம்படுத்துவதிலும் திட்டமிட்ட விளைவுகளை நோக்கி காலக்கெடு அடிப்படையில் செயல்படும் சூழலை உருவாக்குவதிலும் கணக்காயர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று மாலை புதுடெல்லியில் தலைமை கணக்காயர்கள் மற்றும் துணைக் கணக்காயர்கள் மாநாட்டில் அவர் இவ்வாறு கூறினார் மத்திய அரசின் தலைமை கணக்குத் தணிக்கை அதிகாரி அலுவலகத்தில் நடைபெறும் இம்மாநாட்டிற்கு முன்பாக பிரதமர் இந்த அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார்

மோடி வாழ்த்து இலங்கை பிரதமராக இன்று பதவியேற்றுள்ள திரு மகீந்த ராஜபக்சேவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சகோதரத்துவ உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் திரு மகீந்த ராஜபச்சேவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார் இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து நேற்று பிரதமர் பதவியில் இருந்து திரு ரணில் விக்ரமசிங்கே விலகிய நிலையில் இன்று புதிய காபந்து பிரதமராக திரு மகீந்த ராஜபக்சே பதவி ஏற்றுள்ளார் ராம்நாத் மனிதவளம் உட்பட எல்லாவித இயற்கை ஆதாரங்களையும் எந்த அளவிற்கு திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதைப் பொருத்தே எந்த ஒரு நாடும் வெற்றிகரமான நாடாக திகழமுடியும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறி உள்ளார் தேசிய பாதுகாப்பு கல்லூரியைச் சேர்ந்த பயிற்சி அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் இன்று புதுடெல்லி குடியரசு தலைவர் மாளிகையில் குடியரசு தலைவரை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார் மனிதவளத்தை தேசிய பாதுகாப்பிற்கு தயார் படுத்துவதே தேசிய பாதுகாப்புக் கல்லூரியின் பணி என்றும் சிக்கலான உலகப் பாதுகாப்புச் சூழலில் பாதுகாப்பு படையினர் மீதான எதிர்பார்ப்புகளும் அதிகரித்து வருவதால் இதற்கேற்ப அதிகாரிகளை தயார்படுத்தும் பணி மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளிநடப்பு தேர்தல் பத்திரங்கள் திட்டம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மணீஷ் திவாரி பூஜ்ய நேரத்தில் இப்பிரச்சனையை எழுப்பி பேசுகையில் முன்பு மக்களவை தேர்தலுக்கு மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் வெளியிடப்பட்டதாகவும் தற்போது ஊழலை மூடி மறைக்கவே தேர்தல் பத்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார்

முன்னதாக கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து இப்பிரச்சளையை விவாதிக்க வேண்டுமென அவையில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு அதீர் ரஞ்சன் சௌத்ரி கோரிய போது இக்கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார் இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதியில் கூடி கோஷம் எழுப்பிய போதிலும் அமளிக்கு இடையிலேயே கேள்வி நேர அலுவல்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன மாநிலங்களவையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் உறுப்பினர்களும் பொது துறை நிறுவனங்களின் பங்கு விலக்க முடிவு தொடர்பாக சிபிஎம் உறுப்பினர்களும் கொடுத்திருந்த ஒத்தி வைப்பு தீர்மானங்களுக்கு அவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அனுமதி மறுத்து விட்டதால் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன

மீன்வள தினம் உலக மீன்வள தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி மீனவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மனித வாழ்விற்கு மிக முக்கியமான நீரையும் மீன்வளம் உட்பட நீரின் எல்லாக் கொடைகளையும் போற்றுவதற்கான நாள் இது என்றும் உலகின் நன்னீர் ஆதாரங்களும் கடற்கரைகளும் மாசுபாட்டினால் பாழாகி வரும் போக்கை ஒன்றுபட்ட முயற்சிகள் மூலம் தடுக்க அனைவரும் முன் வர வேண்டும் என்றும் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் அவர் வலியுறுத்தி உள்ளார் கடலைப் பற்றி மற்றவர்களை விட நன்கு அறிந்த மீனவ இளைஞர்கள் நீர் விளையாட்டுகளில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் மீனவப் பெண்கள் அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு எழுத்தறிவு மற்றும் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் துணை நிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டார் பயிலரங்கு ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் புதுச்சேரியை மாநிலமாக கருதும் மத்திய அரசு திட்டங்களின் அமலாக்கத்தில் புதுச்சேரியை யூனியன் பிரதேசமாக கருதுவதாகவும் மத்திய அரசின் இத்தகைய வெவ்வேறு நிலைப்பாடுகளால் புதுச்சேரி பல விதங்களில் பாதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார் திருவனந்தபுரத்தில் உள்ள குலாத்தி நிதி மற்றும் வரிக் கழகமும் புதுச்சேரியில் உள்ள சமூக அறிவியல் கழகத்தின் பிராந்திய மையமும் இணைந்து நிதி ரீதியிலான கூட்டாட்சித் தத்துவம் என்பது குறித்து இன்று புதுச்சேரியில் நடத்திய தேசிய பயிலரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

கேரள நிதி அமைச்சர் திரு தாமஸ் ஐசக் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் ஏற்படும் இழப்புகளுக்கு மத்திய அரசிடம் இருந்து இழப்பீடு பெற அரசியல் சாசன ரீதியலும் சட்ட ரீதியிலும் மாநில அரசுகளுக்கு உரிமை உண்டு என்றும் இழப்பீட்டை உரியகாலத்தில் வழங்க மத்திய அரசு தவறி இருப்பது மிக தீவிரமானது என்றும் கூறினார் புதுச்சேரி அரசின் இலவச அரிசி திட்டத்தில் துணை நிலை ஆளுநர் தலையிடுவது ஜனநாயகத்தை கேலிக் கூத்தாக்கும் செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியைக் கூட மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை என்று திமுக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி இப்பயிலரங்கில் பேசுகையில் கூறினார் மத்திய அரசின் தவறான ஜிஎஸ்டி கொள்கைகளால் திருப்பூர் பின்னலாடை தொழில் துறையினர் மிகவும் பாதிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் நலத் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்ற மத்திய அரசின் முடிவினால் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சிபிஎம் தமிழ்நாடு பிரிவுச் செயலர் திரு கே பாலகிருஷ்ணன் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் நிதி அமைச்சர் திரு ஹசீப் டிராபு உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கனிமொழி தமிழகத்தில் உள்ள அஇஅதிமுக அரசு மாநகராட்சி மேயர் பதவிக்கு நேரடி தேர்தல் நடத்தினால் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டுதான் மறைமுக தேர்தலுக்கு உத்தரவிட்டிருப்பதாக திமுக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கூறி உள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக வற்புறுத்தியதைத் தொடர்ந்தே தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தேர்தலின் போது அஇஅதிமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடக் கூடாது என்றும் கூறினார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் தமிழகத்தில் நிர்வாக வெற்றிடம் இல்லை என்பது கடந்த மக்களவை தேர்தலின் போதே நிரூபணம் ஆகிவிட்டதாக கூறினார் தற்கொலை புதுச்சேரியில் நெட்டப்பாக்கம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் விமல் குமார் இன்று காவலர் குடியிருப்பில் தூக்குப் போட்டுத் தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விமல் குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான மன அழுத்தம் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது

பாலிடெக்னிக் வளாகத்திலேயே செயல்பட்டு வரும் இக்கல்லூரியில் போதிய வசதிகள் இல்லை என்பது உட்பட பல புகார்கள் உள்ள போதிலும் அந்தமான் மாணவர்களுக்கு வேறு உயர்கல்வி வாய்ப்புகள் இல்லாதால் குறைபாடுகளை சரி செய்வதற்கான பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டிற்கு மட்டும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது